கொரோனா தடுப்பூசி உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன

நரேந்திர மோடி நாளை அந்நாட்டிற்கு செல்கிறார்

இந்த நினைவிடத்திற்கு செல்லும் முதல் இந்திய தலைவர் திரு நரேந்திர மோடி ஆவார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பயணத்தின் போது அந்நாட்டு ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளார் மேலும் சமூக தலைவர்கள் இளம் சாதனையாளர்கள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களையும் சந்தித்து உரையாட உள்ளார் வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள பிரதமர் அந்நாட்டின் சத்ஹிரா மற்றும் ஓரக்காண்டியில் உள்ள கலாச்சார முக்கியத் துவம் வாய்ந்த பாராம்பரிய இடங்களைப் பார்வையிடுகிறார் பிரதமரின் இந்த வங்க தேசப் பயணத்தின் போது இருநாடுகளுக்கு இடையே பேரிடர் மேலாண்மை வர்த்தகம் கடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா நிலவரம் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகுஅ பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாக வங்க தேசப் பயணம் உள்ளது கொரோனாதடுப்பூசி கொரோனா ரைவஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்து போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் கூறி உள்ளார்

மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாபில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்நோய் தொற்று பரவாமல் தடுக்க முகக் கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் திரு ராஜேஷ் பூஷன் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தின்இருஅவைகளும்இன்றுமறுதேதிகுறிப்பிடாமல்ஒத்தி வைக்கப்பட்டன

சுரங்கம் மற்றும் கனிம வளங்கள் முறைப்படுத்தும் மசோதா காப்பீடு திருத்த மசோதா ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார்

அதனை தொடர்ந்து பூங்காவை சுற்றிப் பார்த்த அவர் அரிய வகை மரங்களின் விதைகளை சேகரித்து மரக் கன்றுகளை அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என்றும் பூங்காவை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளைக் கேட்டுக் கொண்டார் மேலும் குழந்தைகள் ரயிலில் பயணம் செய்து அதன் பாதுகாப்பு அம்சம் குறித்து ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து சாரம் லெனின் வீதியில் உள்ள மணிமேகலை பெண்கள் அரசு மேனிலைப் பள்ளியில் மாணவிகளால் உருவாக்கப்பட்டுள்ள தென்னை பனை ஓலைகள் நார்கள் மற்றும் பொம்மைகளால் ஆன மாதிரி வாக்குச் சாவடியையும் பார்வையிட்டார் அதனை உருவாக்கிய மாணவிகளின் கலைத் திறனை வெகுவாக பாராட்டினார்

இந்த விஷயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கருத்து தெரிவிக்காமல் மவுனமாக இருப்பதாகவும் அவர் கூறி உள்ளார்

அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்வதோடு வீடு வீடாகச் சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது குறித்தும் துணை நிலை ஆளுநராக இருந்த டாக்டர் கிரண்பேடியின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துக் கூறி வருகின்றனர்

ஜப்பான் கால்பந்து வீரர் ஹிவாஷி மிசு அசுசா விடம் ஒலிம்பிக் தீ பந்தம் முதலில் வழங்கப்பட்து சென்ற ஆண்டு ஜப்பானில் நடைபெற இருந்த ஒலிம்பிக் போட்டி கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த ஆண்டிற்கு ஒத்தி வைக்கப்பட்டது

கொரோனா தடுப்பூசி உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன